தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது

உலக ஊடக சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களுரு அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் தமிழகம் கேரளா மேற்குவங்கம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அஸ்ஸாமில் பிஜேபியும் கேரளாவில் இடதுசாரி முன்னணியும் மேற்குவங்கத்தில் திரிணமூல் காங்கிரசும் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளன புதுச்சேரி யூளியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டனி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதேபோல் கேரளா முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள நிலையில் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் இதேபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை நடைபெறுகிறது அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் மாலை ஆறுமணிக்கு சென்னை அண்ணா அறிவாவயத்தில் நடைபெற இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் டுவிட்டர் செய்தியில் நன்றி தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்க இருப்பதையொட்டி தெரிவித்த வாழ்த்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க உங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்ததே இணநாயகம் அத்தகைய இணநாயகத்தை நாம் காப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் அஇஅதிமுக மற்றம் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அக்கட்சி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இன்று அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிர்வாகம் என்ற நாணயத்தின் ஒருபக்கம் ஆளும் கட்சி மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சித் தேர் சரியாக செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் அச்சாணியாக அஇஅதிமுக செயல்படும் என்று தெரிவித்துள்ளனர் மக்கள் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தவும் கட்சியைக் கட்டிக்காக்கும் கடமையில் கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர்

இக்கூட்டத்திற்குப்பின் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உருக்கு ஆலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளிட்டவற்றில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு தயாரிக்கப்படும் ஆக்ஸிஜனை மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக்கொள்ளும் விதமாக அவற்றுக்கு அருகிலேயே தற்காலிக மருத்துவமனைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்டமாக ஐந்து இடங்களில் இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ரயில்கள் வாயிலாக ஆக்ஸிஜனை எடுத்துச்செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார்

விமானம் மூலம் இந்த மருந்து நேற்று இந்தியா வந்தடைந்ததாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்சி தெரிவித்துள்ளார் முள்னதாக ஆயிரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பிவைத்தது

கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து

இதுகுறித்து ஐ நா சபையின் பொதுச்செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசுகள் முழு ஆதரவு தர வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் பல நாடுகளில் பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் பல்வேறு கட்ட தணிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் அவர்கள் சுதந்திரமாக செய்திகளை வெளியிடும் போது தூக்குதல் நடத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் கொல்லப்படுவதும் தவறான நடவடிக்கைகள் என்று அவர் கட்டிக்காட்டியுள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி அகமதாபாதில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது நேற்றிரவு அகமதாபாதில் நடைபெற்ற போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது